வால்ஜி தாண்டன் இன்று காலை லக்ளோவில் காலமானர்

அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இந்தியாவில் மிகவும் குறைவு என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்

அதிகரித்துள்ளது

அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்று தொடங்கி வைத்தார்

துறை அமைச்சர் திரு

உதயகுமார் கூறியுள்ளார்

வால்ஜி தாண்டன் இன்று காலை லக்னோவில் காலமானர்

உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அவரது மகன் திரு அசுதோஷ் தாண்டன் தெரிவித்துள்ளார் முதபெரும் பிஜேபி தலைவரான வால்ஜி தாண்டன் லக்னோ தொகுதியிலிருந்து மக்களவைக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாநில அமைச்சரவையிலும் பல பொறுப்புகளை வகித்துள்ளார் தற்போது உத்தரபிரதேச மாநில அமைச்சரவையில் கேபினெட் அமைச்சராக உள்ள அவரது மகன் திரு அசுதோஷ் தாண்டன் லக்னோவில் இன்று மாலை அவரது இறதிச் சடங்கு செய்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் மிகச் சிறந்த தலைவரை நாடு இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் அவரை இழந்து தவிக்கும் குடுப்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்குக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் வால்ஜி தாண்டன் மறைவுச் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் உத்தரபிரதேச மாநிலத்தில் பிஜேபியை வலுப்படுத்தியதில் முக்கியப் பங்காற்றியவர் திரு

சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்த வால்ஜி தாண்டன் பொதுமக்கள் நலனுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் அளித்தவர் என்றும் கூறியுள்ளார் அரசியல் சாகனம் தொடர்பான விஷயங்களில் அதிக அனுபவம் வாய்ந்த தாண்டன் மறைந்த முன்னாள் பிரதமர் அடவ்பிஹாரி வாஜ்பாயி யுடன் நீண்டகாலம் தொடர்பில் இருந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார்

அமித் ஷா தெரிவித்துள்ளார் லால்ஜி தாண்டன் மறைவுக்கு மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மவா சீதாராமன் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் பிஜேபி தலைவர் திரு

நட்டா உத்தரபிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் லால்ஜி தாண்டனின் மறைவை அடுத்து உத்தரபிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் மத்தியப் பிரதேச ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் இத்தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்திக்கு அவர் அளித்துள்ள பதிலில் இந்நோய்த் தொற்றை எதிர்த்து நாட்டில் மருத்துவர்களும் செவிலியர்களும் துணிச்சலுடன் செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களை அவமதிக்கும் வகையில் திரு ராகுல் காந்தி கருத்துக்களை தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டினார் தில்லி ஷாஹின்பாக் போராட்டம் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவை காங்கிரஸ் இழந்தது மத்தியப் பிரதேச ஆட்சியை இழந்தது என தொடர்ச்சியாக காங்கிரகக்கு தோல்விதான் கிடைத்துள்ளதாகவும் ராஜஸ்தானில் அக்கட்சி கடும் நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும் திரு ஜவ்டேகர் குறிப்பிட்டுள்ளார்

ஐபிஎம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு அரவிந்த் கிருஷ்ணாவுடன் நேற்று கலந்துரையாடியபோது இதனைஅவர் தெரிவித்தார் நோய்த் தொற்று உள்ள நேரத்தில் வீடுகளிலிருந்து எந்தவித தடங்கலும் இல்லாமல் பணியாளர்கள் பணியாற்றுவதற்கான சூழலையும் தொழில்நுட்பத்தையும் உறுதிப்படுத்த அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பத்தோடு சுகாதாரத்தை ஒருங்கிணைத்து நியாயமான கட்டணத்தில் சிகிச்சை கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் இன்று தொடங்கி வைத்தார் கோவிட் நோப்த் தொற்று சூழ்நிலையில் மாணவர்கள் கல்வி கற்கும் முறையை தொடரச் செய்வது மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டும் விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ளவும் மனஅழுத்தம் இல்லாத வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ளவும் இந்த திட்டத்தில் சேர வேண்டும் என்று மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார்

இத்தொடர்பாக மத்திய ககாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் சார்பில் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரக்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது